இனி விரிவான செய்திகள் பாதுகாப்பு படைகளில் தொழில்நட்பங்களை அதிக அளவில் பயன்படுத்த வேண்டியது அவசியம் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார் குஜராத் மாநிலம் கேவாடியாவில் நடைபெற்ற பாதுகாப்புப்படை உயர் அதிகாரிகள் கருத்தரங்கின் நிறைவு நாள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அவர் கருத்தரங்கில் இளம் அதிகாரிகளை பங்கேற்க செய்தது உள்ளிட்ட அம்சங்களுக்கு பாராட்டு தெரிவித்தார்

நாட்டின் பாதுகாப்பு கட்டமைப்பில் சுயசார்பை அதிகரிக்க வேண்டியது அவசியம் என்று அவர் வலியுறுத்தினார் பாதுகாப்புப் படைகளில் முடிவு எடுக்கும் வேகத்தை அதிகப்படுத்துவதுடன் தொழில்நுட்பத்தை புகுத்தி எதிர்காலத்திற்கான படையாக உருவாக்க வேண்டியது அவசியம் என்று திரு நரேந்திர மோடி கூறினார்

மக்கள் மருந்தகம் தின கொண்டாட்டங்களில் பிரதமர் திரு நரேந்திர மோடி கலந்து கொண்டு இன்று உரையாற்றுகிறார் காணொலி காட்சி மூலம் காலை பத்து மணிக்கு பங்கேற்கும் பிரதமர் ஷில்லாங் நகரில் அமைக்கப்பட்டுள்ள ஏழாயிரத்து ஐநுறாவது மக்கள் மருந்தகத்தை நாட்டுக்கு அர்ப்பணிக்கிறார் மக்கள் மருந்தக திட்டத்தால் பயனடைந்த பொதுமக்களுடன் கலந்துரையாடும் திரு நரேந்திர மோடி இந்தத் திட்டத்தில் சிறப்பாக பணியாற்றியவர்களுக்கு விருதுகளை வழங்குகிறார் இந்த நிகழ்ச்சியில் மத்திய ரசாயனம் மற்றும் உரத்துறை அமைச்சர் திரு சதானந்த கவுடா கலந்து கொள்கிறார்

நாடு முழுவதும் மார்ச் முதல் வாரம் மக்கள் மருந்தக வாரமாக கொண்டாடப்படுகிறது நாட்டில் சுகாதார சேவைகள் அனைவருக்கும் சமமாக கிடைப்பதை உறுதிப்படுத்த வேண்டியது அவசியம் என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் ஹர்ஷ்வர்தன் வலியுறுத்தியுள்ளார் கருத்தரங்கம் ஒன்றில் கலந்து கொண்டு பேசிய அவர் குகாதார துறையின் சேவைகளை நிறைவேற்றுவதற்காக நிதி ஒதுக்கீட்டை பெருமளவில் அதிகரிக்க வேண்டியது அவசியம் என்று கூறினார்

இது நாட்டின் சுகாதார கட்டமைப்பை வலுப்படுத்துவதோடு நோய் வராமல் தடுப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளவும் உதவும் என்று டாக்டர் ஹர்ஷ்வர்தன் தெரிவித்தார் மத்திய அரசின் நிதியுதவியுடன் செயல்படுத்தப்படும் திட்டங்கள் மாநிலங்களின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கு உதவி வருவதாக மத்திய வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு ஹர்தீப்சிங் பூரி தெரிவித்துள்ளார் விசாகப்பட்டினத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் காணொலி காட்சி மூலம் பேசிய அவர் பிரதமரின் வீட்டு வசதி திட்டம் நகர்ப்புற மாற்றத்திற்கான அடல் இயக்கம் போன்ற வீட்டு வசதி திட்டங்கள் மூலம் தகுதி வாய்ந்த அனைத்து பயனாளிகளுக்கும் வீட்டு வசதி கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கூறினார்

செவ்வாய் புதன் மற்றும் வியாழக்கிழமைகளில் நடைபெறும் வழக்கமான வழக்குகள் மற்றும் இறுதிகட்ட விசாரணைகள் நேரிலும் காணொலி மூலமும் நடைபெறவுள்ளது திங்கள் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் பட்டியலிடப்படும் வழக்குகள் உள்ளிட்ட மற்ற விவகாரங்கள் காணொலி மூலம் தொடர்ந்து விசாரிக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது நாடாளுமன்றம் மற்றும் சுட்டமன்றத் தேர்தலில் போட்டியிடும் குற்றவழக்குகள் நிலுவையில் உள்ள வேட்பாளர்கள் மற்றும் அவர்கள் சார்ந்த அரசியல் கட்சிகள் குற்ற விவரங்களை பத்திரிகை மற்றும் தொலைக்காட்சிகளில் விளம்பரம் செய்வதற்கான படிவங்களை தேர்தல் ஆணையம் வரையறுத்துள்ளது இதன்படி

இதனிடையே ராஜஸ்தான் எல்வைப்பகுதியில் கோவிட் தொற்று அதிகரித்து வருவதால் தீவிர நடவடிக்கைகளை ராஜஸ்தான் மாநில அரசு மேற்கொண்டுள்ளது

அக்கட்சியின் வேட்பாளர்கள் திமுகவின் சின்னத்திலேயே போட்டியிடுவது என்றும் முடிவு செய்யப்பட்டுள்ளது இதனிடையே திமுக காங்கிரஸ் இடையேயான தொகுதிப் பங்கீடு குறித்து உடன்பாடு ஏற்பட்டிருப்பதாகவும் இதுபற்றிய விவரம் இன்று அறிவிக்கப்படும் என்றும் காங்கிரஸ் கட்சியின் தமிழகப் பொறுப்பாளர் திரு தினேஷ் குண்டுராவ் தெரிவித்துள்ளார்

தடுப்பூசி விநியோகம் மற்றும் பள்ளி கல்லூரிகளை திறப்பதற்கும் பெருமளவில் நிதி வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது ஆப்கானிஸ்தானில் சோதனைச் சாவடி மீது தாலிபான் தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் ஏழு ரானுவ வீரர்கள் பலியாயினர்

இந்தியா இங்கிலாந்து ஆடவர் அணிகளுக்கு இடையேயான இரண்டாவது ஹாக்கி போட்டி டிராவில் முடிவடைந்தது பெல்ஜியத்தின் ஆன்ட்வெர்ப் நகரில் நடைபெற்று வரும் இந்தப் போட்டியில் இரு அணிகளும் தவா ஒரு கோல் போட்டன இரு அணிகளுக்கும் இடையேயான இரண்டாவது மற்றும் இறுதியாட்டம் நாளை நடைபெற உள்ளது ஸ்விஸ் ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் ஒற்றையர் இறுதியாட்டத்திற்கு இந்தியாவின் பி வி சிந்து முன்னேறியுள்ளார்

ஆடவர் அரையிறுதியில் ஸ்ரீகாந்த் வெற்றி வாய்ப்பை இழந்தார்